நடைமுறைகள் முழுமையடைந்த பிறகுதான் முடிவெடுக்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது தமிழக சட்டப்பேரவை கூட்டத் தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது

பாதுகாப்பு துறையின் விமானங்கள் மற்றும் போர் கப்பல்களுக்கான உதிரி பாகங்கள் உற்பத்தி தொழிற்சாலை வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படவுள்ளது

முறை சீரமைப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது

பஞ்சாப் அணியைச் சேர்ந்த வீராங்கணைகள்வெற்றிபெற்றனர் இனி விரிவான செய்திகள் அயோத்தி பிரச்சினை தொடர்பான அவசர சுட்டம் குறித்து சுட்ட நடைமுறைகள் முழுமையடைந்த பிறகுதான் முடிவு எடுக்க முடியும் என்றுபிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டி அளித்துள்ள அவர் இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு காலதாமதமாவதற்கு காங்கிரஸ் கட்சியே காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார்

நடுத்தர மக்களின் நலன் பற்றி பேசிய அவர் பனவீக்கத்தை இரண்டு சதவீதத்திற்குள் கட்டுப்படுத்தியது ஆயுஷ்மான் பாரத் முத்திரா வங்கிக் கடன் மற்றும் உடான் திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார் பொருளாதார தலைமறைவு குற்றவாளிகளான நிரவ் மோடி விஜய்மல்லையா மற்றும் மெகுல் சோக்சி ஆகியோர் மீதான நடவடிக்கை பற்றிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் மத்திய அரசின் கடும் நடவடிக்கைக்கு பயந்து அவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக கூறினார் அவர்கள் மீது உரிய சுட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் அகஸ்டா வெஸ்ட் லேண்ட் ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கில் குற்றம்காட்டப்பட்டுள்ள இடைத்தரகர் கிறிஸ்டியன் மிச்சேலுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் வழக்கறிஞராக இருப்பது கவலைக்குரியது என்றும் தற்போதைய புலனாய்வு விசாரணையில் உண்மை வெளிவரும் என்றும் பிரதமர் கூறினார் நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிவிலிருந்து மீட்கவே பணமதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார்

பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்துவதை மத்திய அரசு எதிர்க்கவில்லை என்று கூறிய பிரதமர் திரு மோடி அண்டை நாடுகளுடன் நவ்லுறவை மேற்கொள்வதை மத்திய அரசு முதன்மையாக கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார்

குறித்து இணை பொதுச் செயலாளர் இது திரு தத்தாத்ரேயா ஹோசாபோல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் தெரிவித்துள்ள கருத்து கோயில் கட்டுமானம் தொடர்பாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைக்கு உகந்ததாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார்

முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு மசோதாவான முத்தவாக் மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது இதனை மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தாக்கல் செய்கிறார்

தலாக் கூறி முஸ்லிம் பெண்களை விவாகரத்து செய்யும் முறை சுட்ட விரோதம் என இந்த மசோதாவில் கூறப்பட்டுள்ளது அப்படி நடந்துகொள்வோருக்கு மூன்றாண்டுகள் வரை சிறைத்தண்டனை விதிக்கவும் மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது இந்த மசோதாவை நாடாளுமன்ற தெிவுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் கடந்த திங்கட்கிழமை மாநிலங்களவையில் வலியுறுத்தியது இந்நிலையில் இம்மசோதா குறித்த விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ள நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு விஜய் கோயல் மசோதாவை நிறைவேற்ற ஒத்துழைக்குமாறு எதிர்கட்சிகளை கேட்டுக்கொண்டுள்ளார்

விவசாய கடன் தள்ளுபடி குறித்து முன்னாள் பிரதம் திரு தேவகவுடா பிரதம் திரு நரேந்திர மோடி குறித்து தெிவித்த சில கருத்துக்களுக்கு பிஜேபியின் கர்நாடக மாநிலத் தலைவர் திரு பி எஸ் எடியூரப்பா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்

பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது இந்த ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் உரையாற்ற உள்ளார் ஆளுநரின் ஆங்கில உரையை சட்டப்பேரவைத் தலைவர் தமிழில் வாசிப்பார் விரைவில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆளுநர் உரையில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்ப்பார்க்கப்படுகிறது கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்ட மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மேலும் நிவாரணம் வழங்குவது அப்பகுதிகளில் ஏற்பட்டுள்ள சேதங்களுக்கு நிரந்தர திட்டங்களை உருவாக்குவது உள்ளிட்ட அறிவிப்புகளும் ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்ப்பார்க்கப்படுகிறது ஆளுநர் உரை முடிந்த உடன் சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் தலைமையில் பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யும் பாதுகாப்பு துறையின் விமானங்கள் மற்றும் போர் கப்பல்களுக்கான உதிரி பாகங்கள் உற்பத்தி தொழிற்சாலை வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படவுள்ளது இதையடுத்து மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்திடமிருந்து உரிமம் பெறும் முறை ரத்து செய்யப்படுகிறது பாதுகாப்பு துறை விமானங்கள் மற்றும் போர் கப்பல்களுக்கான உதிரி பாகங்கள் பாதுகாப்பு தளவாட சட்டத்தின் கீழ் உரிமம் பெற தேவையில்லை என்றும் வர்த்தகத்துறை அமைச்சகம் டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளது

பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்பட்டதால் நிதி பற்றாக்குறையில் சிக்கியுள்ள சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் பயனடையும்

இத்திட்டத்தின் கீழ் விண்வெளி அறிவியல் குறித்த நடவடிக்கைகளை நாடுமுழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு இஸ்ரோ அளிக்கவுள்ளது இதற்கான தொடக்க விழா நேற்று பெங்களுருவில் நடைபெற்றது

அப்போது பேசிய டாக்டர் சிவன் வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ள அறிவியல் மற்றும் கணிதப் பாடங்களை மிகவும் கவனத்துடன் கற்க வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் பங்களாதேஷ் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாளை பதவியேற்க உள்ளனர்

ஐந்து இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற முக்கிய எதிர்கட்சியான பங்களாதேஷ் தேசிய கட்சி தேர்தல் முடிவை நிராகரித்ததுடன் மீன்டும் தேர்தலை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது

நேற்று நடைபெற்ற ஒற்றையர் ஆட்டத்தில் பி வி சிந்து சாய்னா நேவாலை வென்றார் இரண்டு ஆடவர் ஆற்றையர் ஆட்டங்கள் ஆடவர் இரட்டையர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களிலும் ஐதரபாத் அணி வென்றது கலப்பு இரட்டையர் ஆட்டத்தில் மட்டும் புனே அணி வெற்றிபெற்றது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது